ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

எதிரிகளின் சவால்களை சமாளித்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கும் பணியில் ரானுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ரூபாய் மதிப்பில் சேலத்தில் கட்டப்பட்டு வரும் இரண்டு அடுக்கு மேம்பாலப் பணிகள் விரைவில் முடிவடையும் என்றார் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

செங்கல்பட்டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விதிகளை முறையாக பின்பற்றாதவர்களுக்கு தானியங்கி அபராதம் விதிக்கும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

கோபிச்செட்டிபாளையம் அரசு மருத்துவமனையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன வசதிகளை பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் மக்கள் நலத் திட்டங்களை வழங்கி பேசிய அவர் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் மூலமாக தமிழகத்தில் சுகாதாரப் பனிகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நவீன வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி நாமக்கல்லில் இன்று திறந்துவைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் உலக அளவில் சிறந்த திரைப்படங்களுக்கு ஆஸ்கர் விருதுகள் இன்று வழங்கப்பட்டன

மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் பொதுவாக இந்த சமயங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்தும் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது கோவையை சேர்ந்த முருகானந்ததின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஈரானிய நாட்டைச் சேர்ந்தவரால் இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் திரு முருகானந்தம் அளித்த பேட்டி

இன்று புதுதில்லியில் இந்தியா கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இன்னுயிரை நீத்த வீரர்களுக்கு நாடு என்றும் நன்றி உடையதாக இருக்கும் என்றார் பாதுகாப்பு வீரர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு சிறந்த முறையில் நிறைவேற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் பாதகாப்பு படைகளில் பெண்களக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இளம் தலைமுறையினர் முப்படையினரின் தியாகம் நிறைந்த சேவைய அறிந்துகொள்வதற்கு வசதியாக இந்த நினைவகம் செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு விருதுகளை பெற்ற வீரர்களின் படங்கள் முப்படையினர் உலக அளவில் மேற்கொண்டு வரும் அமைதி காக்கும் பணிகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் போன்றவற்றை சித்தரிக்கும் புகைப்படங்களும் குறுப்படங்களும் சிலைகளும் இந்த நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்பு துறையில் நூறு சதவீத அன்னிய நேரடி முதலீட்டு திட்டத்திற்கு தானியங்கி முறையில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் களத்தில் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற அடிப்படையில் செயல்படுவதாகவும் தெரிவித்தார் மத்தியில் வலுவான கூட்டணி அமைந்தால் தான் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக தெரிவித்தார் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ஜெயலலிதா மரணத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இடைத்தேர்தலில் பாமக போட்டி இடாது என்றார்

வேலூரில் மத்திய அரசின் அமைப்புச் சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் திட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு அடையாள அட்டைகளை இன்று வழங்கினார்

மும்பையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து